மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார்

திருடப்பாடிபழனிசாமிசற்றுமுன் தொடங்கிவைத்தார் திமுகபொதுச்செயலாளர் அன்பழகளின் மறைவுக்குதலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்தள்ளனர்

இனிவிரிவானசெய்திகள் மத்தியஅரசின் மலிவு விலைமருந்துதிட்டதினத்தைபொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடி அதன் பயனாளிகளுடன் இன்றுகலந்துரையாடினார்

இந்தமருந்தகங்களில் விற்கப்படும் மருந்துகள் பாதுகாப்பானது தரமானதுஎன்றும் அவர் கூறினார் நாட்டுமக்கள் அனைவருக்கும் சிறப்பானசுகாதாரசேவைகளைவழங்க வேண்டும் என்பதில் மத்தியஅரசுஉறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கைக்கூப்பிவணக்கம் தெரிவிப்பதுநமதுபாரம்பரியம் என்றுகுறிப்பிட்டபிரதமர் அதனைபின்பற்றுவதோடு எளிமையான தூய்மைபழக்கங்களைகடைபிடிப்பதன் மூலம் இந்தவைரஸ் தொற்றினைதவிர்க்க இயலும் என்றுகுறிப்பிட்டார் காய்ச்சல் சளிமற்றும் இருமல் அறிகுறிகள் தென்பட்டால் பொதுமக்கள் மருத்துவரைஅணுகவேண்டுமென்றும் பிரதமா் அறிவுறுத்தினாா் இந்தகலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மலிவு விளைமருந்தகங்களின் உரிமையாளர்களும் பங்கேற்றனர்

சுய வேலைவாய்ப்புக்களைஉருவாக்குவதற்கும் இந்ததிட்டங உதவியுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது

எளிமையானமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளைபின்பற்றினால் இந்தநோய் தொற்றினைதவிர்க்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார் பொதுநிகழ்ச்சிகளில் பங்கேற்பதைதவிர்கக் வேண்டுமென்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் யெஸ் வங்கியில் வைப்புத்தொகைவைத்துள்ளவர்கள் அச்சம் கொள்ளத் தேவையில்லைஎன்றுமத்தியநிதிஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார்

நாகைஅரசுமருத்துவக் கல்லூரிக்கானகட்டுமானப் பணிகளைமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிசற்றுமுன் தொடங்கிவைத்தாா் ஒரத்தூரில் நடைபெற்றுவரும் இதற்கானநிகழ்ச்சியில் மாநிலஅமைச்சர்கள் பலர் பங்கேற்றுள்ளனர் முனனதாகதிருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் விவசாய சங்கங்கள் மற்றும் பல்வேறுஅமைப்பினர் சார்பில் ஏற்பாடுசெய்யப்பட்டிருந்தநிகழ்ச்சில் பங்கேற்றுமுதலமைச்சர் பேசினார்

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாவின் திருமதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ திராவிடர் கழகதலைவர் திருகிவீரமணி விடுதலைசிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருதொல் திருமாவளவன் இடதுசாரிகட்சிகளின் மூத்ததலைவர்கள் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் தலைவர்கள் பலர் மறைந்ததலைவரின் உடலுக்குமவரஞ்சலிசெலுத்தினர் க அன்பழகனின் மறைவுக்குபல்வேறுகட்சிகளின் தலைவா்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனா்

மறைந்ததலைவருக்கு அஞ்சலிசெலுத்தும் வகையில் ஒருவாரகாவம் கட்சிநிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒத்திவைக்கப்பட்டு கட்சிக் கொடிஅரைக் கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றுதிமுகதலைவா் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார்

இரண்டுபேருக்கு இந்தவைரஸ் தொற்றுபாதிக்கப்பட்டிருக்கலாம் என்றசந்தேகத்தின் பேரில் கண்காணிப்பு நடவடிக்கைள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன அவர்கள் இருவரும் ஜம்முஅரசுமருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டசிகிச்சைபிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களதுஉடல்நிலைசீராகஉள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இனி பல்வேறுதுறைகளில் சாதனைபடைத்தமகளிர் குறித்தசெய்திகள்

காயமடைந்தவர்களில் இருவரின் நிலைகவலைக்கிடமாகஉள்ளது பகவ்பூர் அருகேநேரிட்டமற்றொருசாலைவிபத்தில் நான்குபோ் உயிரிழந்தனா் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்குநான்குலட்சம் ருபாய் நிவாரணஉதவியைஅம்மாநிலஅரசுஅறிவித்துள்ளது

தொடர்பாகவெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் இத தீவிரவாதத்துக்குஎதிராகசா்வதேசசமுதாயம் ஒருங்கிணைந்துசெயல்படவேண்டுமென்றுவலியுறுத்தியுள்ளது இந்ததாக்குதல் சும்பவத்திற்கு ஐ எஸ் தீவிரவாதஅமைப்பு பொறுப்பேற்றுள்ளதைகட்டிக்காட்டி அவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படவேண்டுமென்றும் அந்தஅறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஆப்கான் அதிபர் திரு அஸ்ரப் கானியும் இந்ததீவிரவாததாக்குதல் சும்பவத்துக்குகடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்

சீனாவுக்குஅடுத்தபடியாகஅதிகஉயிரிழப்பு இத்தாலியில்தான் எற்பட்டுள்ளது அனைத்துமாகாணங்களிலும் இந்தவைரஸ் தொற்றுபாதிப்பு உறுதிசெய்யப்பட்டுள்ளது கேலோ இந்தியாமுதலாவதுகுளிர்காலவிளையாட்டுப் போட்டிகள் ஜம்மு கஷ்மீரில் இன்றுதொடங்கின குல்மர்க்கில் நடைபெற்றநிகழ்ச்சியில் மத்தியவிளையாட்டுத்துறைஅமைச்சர் திருகிரண் ரிஜிஜி இதனைதொடங்கிவைத்தார் ஐந்துநாட்கள் நடைபெறவுள்ள இந்தவிளையாட்டுப் போட்டிகளில் தொள்ளயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கின்றன்

ஜெர்மன் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மீராபாலுவாங் மற்றும் தன்யா மூன்றாவதுசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர்